பிரதமர் திரு நரேந்திரமோடி ஐ பி எம் தலைமை நிர்வாகி திரு அரவிந்த் கிருஷ்ணாவுடன் காணொலி காட்சி வாயிலாக இன்று கலந்துரையாடினார்

தமிழகத்தில் எட்டு புதிய தொழில் முதலீட்டு திட்டங்களை தொடங்வதற்கான புரிந்துணா்வு ஒப்பந்தங்கள் முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் இன்று கையெழுதாகின அஸ்ஸாம் மாநிலத்தில் தற்போது வெள்ள நிலைமை சீரடைந்து வருவதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது இனி விரிவான செய்திகள் பிரதம் திரு நரேந்திரமோடி ஐ பி எம் தலைமை நிர்வாகி திரு அரவிந்த் கிருஷ்ணாவுடன் காணொலி காட்சி வாயிலாக இன்று கலந்துரையாடினார்

இதில் அதிகமான தன்னார்வலர்கள் ஆர்வம் காட்டி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த மருந்தை சோதனை முறையில் மனிதர்களுக்கும் உட்செலுத்துவற்காள சோதனை வரும் வியாழக்கிழமை தொடங்கும் என்று டாக்டர் சஞ்ஜய் ராய் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்

இந்தியாவில் இந்த நோய் தொற்று சமூக பரவலாக உருவாகவில்லை என்றும் தெரிவித்தாா்

தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையின் மருத்துவர்கள் நாட்டின் பல்வேறு மருத்துவமனைகளின் தீவிர சிகிச்சை பிரிவுகளில் உள்ள நோயாளிகளின் உடல்நிலை குறித்து காணொலி காட்சி வாயிலாக கேட்டறிந்து வருகின்றனர் தீவிர நோயாளிகளுக்கு எந்த மாதிரியான சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பது குறித்தும் எய்ம்ஸ் மருத்துவா்கள் ஆலோசனை வழங்கி வருகின்றனா்

நாள்தோறும் சுமார் இரண்டு மணி நேரம் இந்த ஆலாசனை வழங்கப்படுவதாக எய்ம்ஸ் மருத்துவமனை தெரிவித்துள்ளது

இதனை மத்திய ககாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார்

விவசாயத்திற்கு தேவையான உரம் மத்திய மாநில அரசுகளிடம் கையிருப்பில் உள்ளதாக மத்திய ரசாயன மற்றும் உரத்துறை அமைச்சர் அமைச்சர் திரு சதானந்த கவுடா தெரிவித்துள்ளார் தற்போது நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் நடவு மற்றும் விதை விதைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதால் தேவையான கூடுதல் உரம் தயாராக இருப்பதாகக் கூறியுள்ளார் இது தொடர்பாக மத்திய அரசு உரத் தொழிற்சாலைகள் மற்றும் மாநில அரசுகளுடன் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாகக் குறிப்பிட்டுள்ளார் தெலங்கானா மாநில வேளாண்துறை அமைச்சா் இன்று புதுதில்லியில் மத்திய அமைச்சா் திரு சதானந்த கவுடாவை சந்தித்து தங்கள் மாநிலத்திற்கு கூடுதலாக உரம் ஒதுக்கீடு செய்ய வேண்டுமென்று கேட்டுக் கெண்டபோது அமைச்சர் இவ்வாறு கூறினார் தமிழகத்தில் எட்டு புதிய தொழில் முதலீட்டு திட்டங்களை தொடங்வதற்கான புரிந்துணா்வு ஒப்பந்தங்கள் முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் இன்று கையெழுதாகின இந்த எட்டு திட்டங்களில் ஐந்து திட்டங்களுக்கு நேரடியாகவும் மூன்று திட்டங்களுக்கு காணொலி காட்சி வாயிலாகவும் ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது

புதுச்சோயில் இன்று தொடங்கிய பட்ஜெட் கூட்டத்தொடரில் துணை நிலை ஆளுநரின் உரை இடம்பெறாமல் அம்மாநில முதலமைச்ச் திரு நாராயணசாமி பட்ஜெட் தாக்கல் செய்ததற்கு எதிய்பு தெரிவித்து என் ஆர் காங்கிரஸ் அஇஅதிமுக பிஜேபி உறுப்பினர்கள் இன்று சட்டப்பேவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர் இது குறித்து முதலமைச்சர் விரிவான விளக்கம் அளிக்க வேண்டுமென்று அவர்கள் வலியுறுத்தினர் அது குறித்து பதிலளிக்காமல் திரு நாராயணசாமி தொடர்ந்து பட்ஜெட்டை உரையை தொடர்ந்ததால் அப்போது கூக்கல் குழப்பம் ஏற்பட்டது இதையடுத்து எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்தனர் பட்ஜெட்டுக்கு முன்பாக மாநில அரசு இந்த நிதியாண்டிற்கான வரவு கெலவு திட்டங்கள் குறித்த அறிக்கையை மரபுபடி துணை நிலை ஆளுநர் அலுவலகத்துக்கு அனுப்பப்பட வேண்டும் ஆனால் இந்த ஆண்டு அந்த அறிக்கை அனுப்பப்படாததை அடுத்து துணை நிலை ஆளுநர் திருமதி கிரண்பெடி தாம் கூட்டத்தில் கலந்து கொள்ளப்போவதில்லை என்று ஏற்கனவே தெரிவித்திருந்தாா் அஸ்ஸாம் மாநிலத்தில் தற்போது வெள்ள நிலைமை சீரடைந்து வருவதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது

அம்மாநில மற்றும் மத்திய அரசின் பேரிடா் மீட்புப் படையினா் மீட்பு மற்றும் நிவாரணப் பணியில் தொடா்ந்து ஈடுபட்டு வருகின்றனா்

அம்மாநில முதலமைச்சா் திரு சா்பானந்த சோனாவால் மற்றும் அம்மாநில பிஜேபி தலைவா் திரு ரஞ்ஜித் குமார்தாஸ் வெள்ளம் பாதித்த பல்வேறு பகுதிகளை இன்று ஆய்வு செய்தனா்

இந்த மனு மீதான அடுத்தக்கட்ட விசாரணையை நீதிபதிகள் வரும் வெள்ளிக்கிழமைக்கு ஒத்தி வைத்தனர்

இந்த திட்டத்தின் மூலம் வருமான வரி செலுத்துபவா்களுக்கு மின் அஞ்சல் மற்றும் குறுஞ்செய்தி வாயிலாக தகவல்கள் தெரிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது